நாட்டீலேயே தமிழகத்தில் தான் அதிகப்படியான நபர்குளக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

மத்திய ஜல் சக்தித் துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிய் ஷெகாவத் தலைமையில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அமைச்ச் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் திட்ட பணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தாா்

திரையரங்கின் நுழைவு வாயிலில் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் காட்சிகளுக்கிடையே போதமான இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு காட்சி முடிந்த பின்பும் திரையரங்கு மற்றும் வளாகம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை ராஜஸ்தான் மாநில அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அங்கீகரித்த அளவில் தான் பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாகவும் எனவே ராஜஸ்தான் மாநில அரசு சிவகூசியில் தயாரிக்கப்படும் பசுமை பட்டாசுகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் தூத்தக்குடி மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் நகரை பொலிவுபடுத்தும் திட்டம் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி ஆணையர் திரு வி பி ஜெயசீலன் தெரிவித்துள்ளார்

மதுரை தேனி சிவகங்கை நீலகிரி திருப்பூர் கோவை ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது

சென்னையை பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது அமெிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஐ எதிர்த்து போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் முன்னிலை பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரியா தலைநகர் வியான்னாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது ஆப்கான் தலைநகர் காபூலில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் மனித தன்மையற்றது என்று இந்தியா கூறியுள்ளது ஒடிசா மாநில சட்டப்பேரவை அலுவல்கள் முழுவதும் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளன

திருவள்ளுர் மாவட்டத்தில் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு குறுகிய கால இவைச திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது கோவை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தண்ணீர் தேங்க வாய்ப்புள்ள பகுதிகளை கண்டறிந்து உரிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டுமென்று அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு முருகானந்தம் கேட்டுக்கொண்டுள்ளார்